நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா வைரஸ் நிலவரங்களைக் கட்டுப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு

தொழிற்சாலைகள் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் பணிக்கு வர முடியாத ஊழியர்களுக்கு சம்பளப் பிடித்தம் செய்யவேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் காரணமாக வீட்டுத் தனிமையில் இருக்குமாறு பணிக்கப் பட்ட அனைவரும் டாக்டர்கள் மற்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தல்களை முறையாகப் பின்பற்ற வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ட்விட்டரில் இன்று இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட அவர் பாதிக்கப் பட்டவர்கள் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருந்தால் போதாது என்றும் வெளியூர் செல்லாமல் அவரவர் இடத்திலேயே தங்கி இருத்தல் அவசியம் என்றும் கூறினார் தேவையற்ற பயணங்களால் யாருக்கும் எந்தப் பயனும் கிடையாது என்றும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு எதிரான போரில் சிறு சிறு முயற்சிகளே பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார்

லாவ் அகர்வால் இன்று புதுடில்லி யில் இணைச் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதைக் கருத்தில் கொண்டு யாருக்கெல்லாம் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பரிந்துரைகளை இந்திய மருத்துவக் கவுன்சில் திருத்தி அறிவித்துள்ளது தீவிர சுவாசக் கோளாறுகள் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் காய்ச்சலுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் எல்லா நோயாளிகளுக்கும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப் பட்டுள்ளது

நாட்டில் தொகுப்பான மின்னணு உற்பத்திப் பிரிவுகளை உருவாக்குவதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கும் உத்தேசத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது பெரிய அளவிலான மின்னணு உற்பத்தி ஆலைகளுக்கு உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மத்திய அமைச்சரவையில் மேலும் சில முக்கிய முடிவுகள்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஆயுஷ் முறையிலான உடல் நல மற்றும் ஆரோக்கிய மையங்களும் கொண்டுவரப் படும்

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதைத் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இம்முடிவுகள் புதுச்சேரிக்கும் பொருந்தும் என்று புதுச்சேரி கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பாக சமூக ஊடகங்களில் விஷமிகளால் வேண்டுமென்றே பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையே

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதைத் தவிர்க்கவேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளின் படி புதுச்சேரி மக்களும் நாளை சுய ஊரடங்கில் பங்கேற்று கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதில் உதவ வேண்டுமென முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

கொரோனா வைரசைத் தடுப்பதற்கான மக்கள் ஊரடங்கு நாளை அமலாகின்ற போதிலும் புதுச்சேரியில் நாளைய தினம் பாண்லே பாலகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என பாண்லே நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது இதற்கிடையே புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று மதியம் முதலே பொதுமக்கள் அனுமதிக்கப் படவில்லை கொரோனா வைரஸ் தாக்குதலைத் தடுக்கப் பயன்படும் முகக் கவசங்களை புதுச்சேரியில் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்க பணிகள் தொடக்கப் பட்டுள்ளன

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் கட்டுப்படுத்த ஏதுவாக மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்களில் எலும்பு முறிவு கண் சிகிச்சை பல் மருத்துவம் தோல் மருத்துவம் மற்றும் மனநோய் மருத்துவம் தொடர்பான புற நோயாளிகள் பிரிவுகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது ஆயினும் மருத்துவர்கள் தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது

புதுச்சேரி ஜிப்மரில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அனுமதிக்கப் பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை ஜிப்மர் நிர்வாகம் மறுத்துள்ளது

சந்தேகத்தின் பேரில் மருத்துவப் பரிசோதனைக்கு உட்படுத்தப் படுவோரின் பெயர் மற்றும் இதர விவரங்களை சிகிச்சை அளிக்கும் டாக்டர்கள் அல்லாது வேறு எவருக்கும் வெளிப்படுத்தாமல் நோயாளிகளின் அந்தரங்க உரிமைகளைப் பாதுகாக்க ஜிப்மர் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் உறுதி பூண்டுள்ளதாகவும் மற்றவர்களும் இதை மதிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப் படுவதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப் பட்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளை சந்திக்க குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் காணொலி காட்சி மூலம் கைதிகளுடன் பேசும் வசதியை சிறைத் துறை ஏற்பாடு செய்துள்ளது